இந்தியா பூடான் இடையேயான ஆன்மீக கலாச்சார உறவுகள் வலிமையுடன் இருப்பதாக பிரதமர் திரு

பழனிச்சாமி கூறியுள்ளார்

நெசவாளர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்ய இலவச வேட்டி சேலை தயாரிப்புப் பணிகள் வழங்கப்படுவதாக மாநில கைத்தறி துணி நூல் துறை அமைச்சர் திரு

பூடான் தலைநகர் திம்பு ராயல் பல்கலைக்கழகத்தில் மாணாக்கரிடையே உரையாற்றிய அவர் இரு நாடுகளும் உலகை ஒருமித்த கருத்துடன் பார்ப்பதாக கூறினார்

பூடான் மக்களிடமிருந்து மகிழ்ச்சியின் சாராம்சத்தை உலக மக்கள் அனைவரும் கற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவித்த பிரதமர் மகிழ்ச்சி இருக்கும் இடத்தில் நல்லிணக்கமும் நல்லிணக்கம் இருக்கும் இடத்தில் அமைதியும் நிலவும் என்றார் தொடர்ந்து பிரதமர் பூடானில் உள்ள தேசிய நினைவு சின்னத்தில் ஒளியேற்றி மரியாதை செலுத்தினார்

எடப்பாடி கே பழனிச்சாமி தெரிவித்துள்ளார் சேலம் விமான நிலையத்தில் பேசியஅவர் பால் உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரத்தைக் கருத்தில் கொண்டு கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இதன்மூலம் நான்கரை லட்சம் பால் உற்பத்தியாளர்கள் பயனடைவார்கள் என்றார்

மழைநீரை கணக்கிட்டு மேட்டுர் அணையிலிருந்து இன்னும் ஒரு வாரத்தில் கூடுதலாக தண்ணீர் திறக்கப்படும் என்றார்

கல்விக்கொள்கையை பொறுத்தவரை இருமொழி கொள்கையை புகிய பின்பற்றுவதில் தமிழகஅரசு உறுதியுடன் இருப்பதாக கூறினார் தமிழகத்தில் நிர்வாக காரணங்களுக்காக பெரிய மாவட்டங்கள் இரண்டாக பிரிக்கப்படுவதாக முதலமைச்சர் தெளிவுபடுத்தினார் வைகோ பால் இதனிடையே பால் விலை உயர்த்தப்பட்டதற்கு மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோ எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்

எடப்பாடி கே பழனிச்சாமி முதலமைச்சரின் சிறப்பு குறை தீர்க்கும் திட்டத்தை சேலம் மாவட்டத்தில் நாளை தொடங்கிவைக்கிறார் நங்கவள்ளி எடப்பாடி கொங்கணாபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பொதுமக்களிடமிருந்து மனுக்களைப் பெற்றுக்கொள்ளும் அவர் அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார் இந்நிகழ்ச்சியில் மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

மணியன் நாமக்கல் தமிழகஅரசு நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தைக் கருத்தில்கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில கைத்தறி துணி நூல் துறை அமைச்சர் திரு

நாமக்கல்லில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசியஅவர் நெசவாளர்களுக்கு ஆண்டு முழுவதும் வேலை வாய்ப்பை அளிக்கும்வகையில் பள்ளி சீருடைகள் இலவச வேட்டி சேலைகள் தயாரிக்கும் பணிகள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார்

இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு

தங்கமணி டாக்டர் வி சரோஜா உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

நடராஜன் திருச்சி மாநகராட்சியில் மக்கும் குப்பைகளைக்கொண்டு வீட்டிலேயே உரம் தயாரிக்கும் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாநில அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடரபாஜன் திருமதி

வளர்மதி ஆகியோர் இன்றுமாலை பரிசுகளை வழங்குகின்றனர் ஜமால் முஹமது கல்லூரியில் மாநகராட்சி ஆணையர் திரு

கல்லுப்பட்டி காந்தி நிகேதன் பள்ளியில் சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் வளைகாப்பு நிகழ்ச்சியில் மாநில வருவாய் துறை அமைச்சர் திரு

உதயகுமார் இன்று தொடங்கிவைத்தார் இந்நிகழ்ச்சியில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மருத்துவ பெட்டகத்தையும் அமைச்சர் வழங்கினார்

புவியரசன் தெரிவித்துள்ளார்

இதன் காரணமாக கிருஷ்ணகிரி பெங்களுரு தேசிய நெடுஞ்சாலையில் தண்ணீர் தேங்கியதால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதேபோல் ஓசூர் சூளகிரி பகுதியில் பசுமைக் குடில்கள் சேதமடைந்துள்ளன

தொடர் மழை காரணமாக நிலத்தடி நீர்மட்டமும் உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சத்யகோபால் தலைமையில் செங்கல்பட்டு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலவைர் திரு பொன்னையா தெரிவித்துள்ளார்

இப்போட்டிகளில் இந்தியா சார்பில் பி

பிரணாய் ஷமீர் வர்மா சாய் பிரணீத் அஸ்வினி பொன்னப்பா சிக்கி ரெட்டி சாத்விக் சாய்ராஜ் உள்ளிட்டோர் விளையாட உள்ளனர்